தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது புதுச்சேரி யாழ்ப்பாணம் இடையே விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என்று கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு

குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையை முற்றுகையிடும் போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது தபாய் ஒப்பன் டென்னிஸ் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு இந்தியாவின் சானியா மிர்ஸா ஃபிரான்ஸின் கரோலின் கார்ஸியா இணை தகுதி பெற்றுள்ளது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுனில் சுமார் தங்கப் பதக்கம் வென்றுள்ளார் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது சேலம் மாவட்டம் தலைவாசலில் சமீபத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்று அறிவித்தார் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து இதுதொடர்பாக தனிச்சுட்டம் இயற்றப்படும் என்றும் வேளாண் துறை சார்ந்த மேம்பாட்டுத் திட்டங்கள் மட்டுமே அந்த மண்டலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறியிருந்தார் இதற்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படலாம் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை நிறைவடையவுள்ள நிலையில் முக்கியமான மசோதாக்கள் நாளை தாக்கல் செய்யப்படவுள்ளன கொரோனா வைரஸ் தாக்கத்தால் இந்திய வர்த்தகத்துறைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ய மத்திய நிதியமமச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று புதுதில்லியில் தொழில் மற்றும் வர்த்தக துறையினரை அழைத்துப் பேசினார் மருந்துப்பொருள் ஜவுளித்துறை ரசாயணம் வாகன உற்பத்தி பெயிண்ட் தபாரிப்பு தொலைத்தொடர்புத்துறை பிரதிநிதிகள் இதில் கலந்துகொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துகொண்டனர் ரசாயனம் மருந்துப்பொருட்கள் போன்றவற்றிற்கு சீனாவிலிருந்து வரும் மூலப்பொருட்கள் விநியோகத்தில் இடையூறு உள்ளதா என்றும் ஆய்வு செய்யப்பட்டது கொரோனா வைரஸ் பாதிப்பின் தாக்கத்தால் தொழில்துறைக்கு ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்க மேற்கொள்ளப்படவேண்டிய நடவடிக்கைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியிலிருந்து இலங்கையின் யாழ்ப்பாணத்திற்கு விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பான முறைப்படியான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறினார் முன்னதாக தனுஷ்கோடியில் புதிய கலங்கரை விளக்கம் கட்டுவதற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அண்டை நாடுகளிலிருந்து வரும் சிறுபான்மையினருக்கு குடியுரிமை தருவதே குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் நோக்கம் என்று தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள எவரும் இச்சட்டத்தால் பாதிக்கப்படமாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் பிஜேபி மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குடியரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக சிறுபான்மை மக்கள் தானாக போராட்டம் நடத்தவில்லை என்றும் அவர்களை சிவர் தூண்டி விடுவதாகவும் செய்தி மக்கள் தொடர்புத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார் திருச்செந்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இச்சட்டம் தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாடு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது என்றும் எனவே போராட்டம் நடத்துவோர்விரைவில் அதனை கைவிடுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் குடியரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக தமிழக சுட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றக் கோரி சில அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ள சுட்டப்பேரவை முற்றுகைப் போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது இதபோன்ற போராட்டங்களால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று கூறி தூக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் காவல்துறையிடம் உரிய முறையில் அனுமதி பெறாமல் அறிவித்துள்ள முற்றுகைப் போராட்டத்திற்கு தடை விதிப்பதாக கூறினர் இந்த மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஆகியோர் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறாத மாவட்டங்களிலும் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுக்கும் விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயவாளர் திரு

முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் கும்பகோணத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதியை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பொங்கல் பண்டிகைக்குப் பின்னர் டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கொள்முதல் நிலையங்களில் ஏற்பட்டுள்ள தேக்கத்தைப் போக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்ளை கோடம்பாக்கத்தில் முரசொலி அறக்கட்டளை இயங்கி வரும் இடம் பஞ்சமி நிலமா என்பது குறித்த வழக்கில் தேசிய ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினர் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் ஆஜராகுமாறு திமுக தலைவர் திரு

ஸ்டாலினுக்கு அனுப்பப்பட்ட சம்மனை எதிர்த்தும் ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதிக்கக் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுமீதான விசாரணை நடைபெற்றபோது நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர் மண்வள அட்டை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

நரேந்திர மோடி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் இரண்டாண்டுகளுக்கு ஒருமுறை விவசாயிகள் தங்களது நிலத்தில் உள்ள மண்ணின் வளத்தை பரிசோதித்து தேவைப்படும் ஊட்டச்சத்துக்களை அதில் சேர்த்துக் கொள்ள இத்திட்டம் அவர்களுக்கு உதவுகிறது உரிய நேரத்தில் மண்ணின் வளம் பரிசோதிக்கப்படுவதால் சாகுபடி செலவு சுகறைவதோடு விளைச்சலும் அதிகரிக்கிறது இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைப்பதோடு விவசாயத்தில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடவும் வழிவகுக்கிறது தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மத்திய சட்ட அமைச்சகத்துடன் விரிவாள ஆலோசனை நடத்தியுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தகுதி நாளை நிர்ணயித்தல் வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைத்தல் தேர்தல் நேரங்களில் பணத்தை பெற்றுக் கொண்டு செய்தி வெளியிடுதல் வேட்புமனுவுடன் தவறான பிரமாணப் பத்திரத்தை தாக்கல் செய்தல் தேர்தல் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் கூறியுள்ள பல்வேறு பரிந்துரைகள் அரசின் பரிசீலனையில் இருப்பதாக மத்திய சட்டத்துறை செயலாளர் திரு நாராயண் ராஜு தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கு அதிகாரப் பகிர்வு அளிப்பது தொடர்பாக இலங்கை அரசு அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு சர்வதேச சமுதாயம் இலங்கை அரசை கேட்டுக் கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது கொழும்பு வந்துள்ள பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தித்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் திரு

சும்பந்தன் இதனைத் தெரிவித்தார் தமிழர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வு காண சர்வதேச சமுதாயம் உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தமிழ்நாட்டின் கலை கலாச்சாரத்தை அறிந்துவரும் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத் தலங்களை பார்வையிட்டனர் நேற்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் வடநேரே இந்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார்

ஆப்கான் அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு அஷ்ரப் கனி வெற்றிபெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் திரு

சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதல் அதிகமாக உள்ள வூஹான் நகரில் வசிக்கும் மேலும் பல இந்தியர்களை மீட்பதற்கு ராணுவ விமானம் ஒன்று நாளை சீனா செல்லவுள்ளது ஈராக் நாட்டில் கிர்குக் தியாவா சவாவுதீன் நைன்வே அன்பர் ஆகிய ஐந்து மாகாணங்கள் பாதுகாப்பற்ற பகுதி என்பதால் அங்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது சீனாவிலிருந்து அழைத்துவரப்பட்டு

ஒடிசாவில் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதி ஒருவர் அம்மாநில காவல்துறையினரிடம் சரணடைந்தார் மகாராஷ்ட்ராவில் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே கூறியிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாளை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் அறிவித்துள்ளார் தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரத்தில் உள்ள சேமிப்புக் கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப் பதிவு எந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் நேற்று அங்கீகரிக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் தணிக்கை செய்தார் அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசையில் போலியான நிதிநிறுவனங்களில் பொதுமக்கள் முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என்று சேலம் மாநகர குற்றப் பிரிவு துணை ஆணையர் திரு செந்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவை மாவட்ட கிராமப்புறப் பகுதிகளில் வீடுகளை உடைத்து

ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கனில் குமார் தங்கப் பதக்கம் வென்றுள்ளார்